நடுநிலைப்பள்ளிகளுடன் இணைந்து செயல்படும் அங்கன்வாடி மாணாக்கர் ஆங்கிலம் பயிலும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்திய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரகமர் திரு

மெல்பேர்ன் கிரிக்கெட் டெஸ்டில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இந்தியா

முதலமைச்சர் பொங்கல் திருநாளையொட்டி வரும் ஆண்டிற்கான விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கிடும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி

அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் அன்பழகன் இந்நிலையில் கஜா புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக முதலமைச்சர் பொதுநிவாரண நிதிக்கு மதுரை காமராஜ் திருச்சி பாரதிதாசன் கோவை பாரதியார் கொடைக்கானல் அன்னை தெரசா சேலம் பெரியார் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களின் சார்பாக அறுபத்தி ஒன்பதரை லட்ச ரூபாய்க்கான காசோலைகளை உயர்கல்வி துறை அமைச்சர் திரு

அமைச்சர் திரு

ராஜேந்திரபாலாஜி உடன் இருந்தார்

நலத்துறை மூலம் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பெட்டகம் சமமக வழங்கப்படும் என்ற கூறிய அவர் நிர்வாக நலன் கருதி இங்குள்ள குழந்தைகளுக்கு சத்துணவு மைய உதவியாளர்களை கொண்டு உணவு வழங்கப்படும் என்றார்

கருப்பணன் சேலத்தில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு மண்டல விழிப்புணா்வு கூட்டத்தை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

மும்பையில் இன்று சத்பவ் உற்சவ விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவின் மென்சக்தியாக யோகா வலுவடைந்துள்ளதாக கூறினார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் மகராஷ்டிரா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

பூடான் பிரதமர் டாக்டர்

பூடானில் நடைபெறும் பல்வேறு நீர்மின் திட்டங்களுக்கு இந்தியா தொழில்நுட்ப உதவிகளை அளித்து வருவதாகவும் இது மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார் பூடான் பிரதமர் பேசுகையில் சரக்கு சேவை வரியால் பூடான் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரதமர் திரு

பேல் போர் விமான கொள்முதல் மேகதாது அணை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

மாநிலங்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதியில் குழுமி மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ழழக்கமிட்டனர் சமாஜ்வாதி உறுப்பினர்கள் தெலுங்கு தேச உறுப்பினர்களும் தத்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவையின் மைய பகுதியில் கோஷமிட்டனர்

வெங்கையாநாயுடு அவையை நாள் முழுமைக்கும் ஒத்திவைத்தார் ஒத்திவைப்பதற்கு முன்னதாக இத்தகைய செயல்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இதனிடையே நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைய இன்னும் ஒருவார காலமே இருப்பதால் அவை சுமூகமாக நடைபெற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொண்டார்

பேல் போர் விமான கொள்முதலில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணையை வலியுறுத்தி காங்கிரசும் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் மேகதாது அணை பிரச்சனையை எழுப்பி அஇஅதிமுகவும் குரல் எழுப்பியதால் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் நடத்த இயலாத சூழல் ஏற்பட்டதையடுத்து அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது

மெற்வால் முத்தலாக் தடை மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு

இம்மசோதா தற்போதைய காலத்திற்கு தேவையான சமூக ஒரு சீர்திருத்தமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சேலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் ஏற்காட்டில் குடிநீர் வசதி அரசு மருத்துவமனை செல்பாடுகள் படகு இல்லம் போன்றவற்றை பார்வையிட்ட இக்குழுவினர் தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக்கூட்டத்திலும் பங்கேற்றனர்